பிரச்சாரம் உச்சக் கட்டத்தை எட்டியுள்ளது

தவறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார்

சென்னை அணி நாளை தில்லியை எதிர்கொள்கிறது

இதனையொட்டி அந்தப் பகுதிகளில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் வலிமையான அரசே மீண்டும் ஆட்சிப் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் மத்தியில் நிலையான ஆட்சியை எதிர்க்கட்சிகளின் கூட்டணியால் வழங்க இயலாது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்றார் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைக்கு தீர்வுகாண பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார்

மேலும் தேனி மக்களவைத்தொகுதிக்குட்பட்ட ஆண்டிபட்டி சுட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள பாலசமுத்திரம் கம்மவார் சரஸ்வதி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திர கட்டுப்பாட்டு கருவியிலிருந்து சோதனை வாக்குப்பதிவு வாக்குகள் நீக்கப்படவில்லை இதுதவிர பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வடுகப்பட்டி சங்கரநாராயணா நடுநிலைப்பள்ளியில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தை அலுவலர்கள் மாற்றியுள்ளனர் என்றும் ஆனால் அதற்குரிய நியதிகள் பின்பற்றப்படவில்லை என்றும் கூறிய திரு சத்யபிரத சாஹூ எனவே அவ்விரு வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதாக கூறினார்

இன்று ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்கள் இந்த ஆட்சியை ஏற்றுக் கொண்டிருப்பதாக கூறினார் மக்களவை மற்றும் சட்டப் பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் ஏழு பேரை விடுதலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பிக்ககு இப்பிரச்சனை தொடர்பான வழக்கில் அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதன் காரணமாக புதிய உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்க இயலாது என்று தெரிவித்தனர் இதற்கிடையே தமிழக அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஏழு பேரையும் ஆளுநர் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாமக வும் மதிமுக வும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கைகள் வாயிலாக வலியுறுத்தியுள்ளன இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய ஏழு பேர் விடுவிக்கப்படுவதை தளிப்பட்ட முறையில் ஏற்றுக் கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் புதுவை முதலமைச்சருமான திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையங்கள் வாயிலாக மட்டுமே இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பொறியியல் இளங்கலை மாணவர்கள் பல ஆண்டுகளாக ஏதேனும் பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் இருந்தால் அவற்றை மீண்டும் ஒரு முறை எழுதுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் மேலும் ஒரு வாய்ப்பை வழங்கவிருக்கிறது இதுதொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பல்கலைக்காக பதிவாளர் முனைவர் ஜெ குமார் இதற்கான ஒப்புதலை பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்றக்குழு வழங்கியிருக்கிறது என்றார் அண்ணாபல்கலைக்கழக வளாகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் பாடத்திட்டங்களில் சிறிய அளவு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் மாறி வரும் தொழில்நுட்பத்திற்கேற்ப இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குச் சாவடிகள் வரையறை பட்டியல் நாளைக்குள் அரசியல் கட்சியினருக்கு வழங்கப்படும் என்று ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி இன்றும் மேற்கொள்ளப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பூரீபெரும்புதூரில் ராமானுஜரின் ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு திருஅவதார விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

நாமக்கல்லில் உள்ள அருள்மிகு நரசிம்ம சுவாமி நாமகிரி தாயார் கோவிலில் மழை வேண்டி சிறப்பு பூஜை அபிஷேகம் இன்று நடைபெற்றது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் சென்னை அணி நாளை தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி நாளை இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இந்தப் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ளும்